விரிவுப்படுத்தமத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களுக்கான ஒய்வூதிய திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

தலைநகர் தில்லியில் கடும் அனல் காற்று வீசுகிறது

வெப்பநிலை பதிவானது உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று இரண்டு ஆட்டங்கள் நடைபெறுகின்றன

இனி விரிவான செய்திகள் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு மத்திய முதல் அமைச்சரவை கூட்டத்தில் விவசாயிகள் மற்றம் சிறு வணிகர்கள் நலனுக்காக முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதில்லியில் நேற்று மாலை அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதி உதவி திட்டத்தை அனைத்து விவசாயிகளுக்கும் விரிவுபடுத்த முடிவு எடுக்கப்பட்டது கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் இந்த தகவலை தெரிவித்தார் முன்னதாக இரண்டு ஹெக்டேருக்கும் குறைவான நிலம் வைத்துள்ளவர்களுக்கு மட்டுமே இந்தத் திட்டத்தின் பலன்கள் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார்

ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாயை

விவசாயிகளுக்கான ஒய்வூதிய திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒய்புதல் அளித்துள்ளது இதுகுறித்து விளக்கம் அளித்த அமைச்சர் திரு தோமர் இது நாடு முழுவதும் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளின் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார்

முதல் கட்டமாக இத்திட்டத்தின் கீழ் அடுத்த மூன்றாண்டுகளுக்குள் ஐந்த கோடி பேர் கொண்டுவரப்படுவார்கள் என்று அமைச்சர் கூறினார்

நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்குப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் சில்லரை வியாபாரிகள் சிறிய கடை உரிமையாளர்கள் சுய வேலைவாய்ப்பு பெற்றுள்ளோர் உள்ளிட்டோருக்கு இந்தத் திட்டத்தின் மூலம் சமூகப்பாதுகாப்பு கிடைக்கும் என்றார்

நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்குப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் பகமாடுகள் காளைகள் எருமை மாடுகள் ஆடுகள் உள்ளிட்ட பல்வேறு கால்நடைகளுக்கு பொதுவாக ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்த இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார்

தேசப்பாதுகாப்பின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு கல்வி உதவித்தொகை உயர்த்தி வழங்கும் உத்தரவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஒப்புதல் அளித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றப்பின் அவர் ஒப்புதல் அளித்துள்ள முதல் முடிவு இதுவாகும்

மேலும் தீவிரவாத தாக்குதல்கள் மற்றும் நக்சல் தாக்குதல்களில் உயிரிழக்கும் மாநில காவல்துறையினரின் வாரிசுகளுக்கும் இந்த கல்வி உதவித்தொகை திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது புதிய மத்திய அமைச்சரவை முதல் கூட்டத்தில் மிக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் டிவிட்டரில் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அரசின் முடிவால் கடினமாக உழைக்கும் விவசாயிகளும் வணிகர்களும் பெரிய அளவில் பயன்பெறுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதுடன் அவர்களது கவுரவத்தை காக்கும் வகையில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

ஜூலை நான்காம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கை தூக்கல் செய்யப்பட்டப்பின் ஐந்தாம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று திரு ஜவடேகர் தெரிவித்தார் தலைநகர் தில்லியில் கடும் அனல் காற்று வீககிறது

வெப்பநிலை தொடர்பாக தலைநகருக்கு சிவப்பு எச்சரிக்கையை வாவிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது ஒரிரு நாட்கள் கடும் வெப்பம் நீடிக்கும் எனவும் அதன் பின்னர் சற்று குறைய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

விவசாயிகள் மற்றும் வங்கி நடைமுறைகள் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டில் நிதி விழிப்புணர்வு வாரம் கடைப்பிடிக்கப்படுகிறது இதுகுறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த துண்டு பிரகரங்கள் விநியோகிக்கப்படுவதுடன் கவரொட்டிகளும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமப்புறங்களில் உள்ள வங்கிகள் தங்களது கிளைகளில் விவசாயிகளுக்கு வங்கி சேவை தொடர்பான வாசகங்களை காட்சிப்படுத்தி விழிப்புணர்வை அதிகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது விவசாயிகளுக்கு போதுமான அளவு விழிப்புணர்வை ஏற்படுத்த அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் வாயிலாக இம்மாதத்தில் விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சிகளையும் ஒலிபரப்ப ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது பெண் மருத்துவர் தாத்வி பாயல் தற்கொலை கெய்து கொண்ட விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேரையும் வரும் பத்தாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மும்பை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவர்கள் மூன்று பேரையும் காவல்துறையினர் தங்களது கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவர்களது காவல் நேற்றடன் முடிவடைந்தது இதையடுத்து மும்பை கூடுதல் செஷன்ஸ் நீதிபதி முன்னிலையில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர் குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் மேலும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அதனால் போலீஸ் காவலை நீட்டிக்க வேண்டும் எனவும் இந்த வழக்கை விசாரித்து வரும் மும்பை குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறை சார்பில் வாதிடப்பட்டது எனினும் காவல் துறையினரின் வேண்டுகோளை நிராகரித்த நீதிமன்றம் இது கொலை அல்ல என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்துள்ளதாக கூறியது

மூத்த மருத்துவர்கள் சிவர் சாதி ரீதியாக அவரை விமர்சித்ததாகவும் அதள் காரணமாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் குற்றச்சாட்டில் கூறப்பட்டது இத்தொடர்பாக விசாரணை நடத்த இந்திய மருத்துவ சங்கம் உண்மை கண்டறியும் குழு ஒன்றை அமைத்துள்ளது

உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று இரண்டு ஆட்டங்கள் நடைபெறுகின்றன

இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் வரும் புதன்கிழமை தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது